நாடாளுமன்ற இருஅவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் இன்று அவர் உரையாற்றினார் சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுகிறது

நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் இன்று அவர் உரையாற்றினார்

பெண்களுக்கு அதிகாரம் வழங்கும் நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு பெண்கள் தங்களது சிறந்த பங்களிப்பை அளிக்க முடியும் என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் கிராமப்புறங்களை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் அரசு முழு கவனம் செலுத்தும் என்றும் அவர் கூறினார் மத்திய அரசின் செயல்பாட்டிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் உறுதியான முடிவினை மக்கள் இந்த தேர்தலில் வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார்

வலிமையான இந்தியாவை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் தண்ணீர் பிரக்சினை எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு அதற்கென ஒரு துறையை மத்திய அரசு உருவாக்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நீர் சேகரிப்புக்கு இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் ஏழை மக்களுக்கு வீட்டு வசதி மற்றும் தரமான ககாதார சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாவும் அவர் கூறினார் வறுமையை அகற்றுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் ஒன்றரை லட்சம் நலவாழ்வு மையங்கள் செயல்பட தொடங்கும் என்றும் அவர் கூறினார் தலாக் விவகாரத்து முறையை ரத்து செய்வது போன்ற நடவடிக்கைகள் மகளிருக்கு சுமவாய்ப்பு வழங்குவதற்கு அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார்

இதற்காக இரண்டு கோடி இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார் அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தும் திட்டத்தின் கீழ்

இந்த திட்டத்தின் மூலம் எட்டு கோடி போலி பயனாளிகள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் புதிய பொருளாதார கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறையை எளிமை படுத்துவதற்கான நடவடிக்கை தொடரும் ஊழல் முற்றிலுமாக அகற்றப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் குடியரசுத் தலைவர் வெளியிட்டார் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது தற்போது அவசிபமாகிறது என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார் யோகா பயிற்சியை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை சிறப்பான முறையில் மேற்கொண்டவர்களுக்கு நடப்பாண்டிற்கான பிரதமரின் யோகா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குஜராத்தை சேர்ந்த சுவாமி ராஜ ரிசி முனி இத்தாலியின் திருமதி அண்டோனிட்டா ரோசி பீகரில் உள்ள யோகா பயிற்சி பள்ளி மற்றும் ஜப்பான் யோகா நிகேதன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்

சண்டிகரில் நடந்த இரண்டாவது சர்வதேச யோகா விழாவில் கலந்துகொண்ட பிரதமர் இந்த விருதுக்கான அறிவிப்பை வெளியிட்டார்

இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இளைஞர்கள் தடகள வீரர்கள் மற்றும் செய்தியாளர்கள் யோகா பயிற்சியை மேற்கொள்ளவேண்டும் என்று மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச யோகா தினத்தையொட்டி அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தில்லியில் உள்ள ராஜ்பாத்தில் யோகா பயிற்சி நடைபெறவுள்ளது இதனை புதுதில்லி நகராட்சியும் மத்திய ஆயுஷ் அமைச்சகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன

பீகாரில் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் நவீன உயர் காக்கும் கருவிகளுடன்கூடிய எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை பணியில் ஈடுபடுத்துமாறு மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்

மூளை காய்ச்சல் பாதிப்பு குறித்து வீடு வீடாக சென்று ஆய்வு செய்யும் பணியை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது இதனிடையே மேகாலயாவில் மேற்கு காரோ மாவட்டத்தில் உள்ள தரா பகுதியில் ஜப்பான் மூளை காய்ச்சல் அறிகுறி தென்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அம்மாநில அரசு அப்பகுதியில் உஷார் நிலை அறிவித்துள்ளது

இதனிடையே தூரா பகுதியில் நிலவி வரும் சூழல் குறிதது அம்மாநில் முதலமைச்சர் திரு கர்னாட் கே சங்மா இன்று ஆய்வு செய்தார் இக்கூட்டத்தில் அம்மாநில ககாதாரத்துறை செயலர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் தரா பகுதியை சேர்ந்த சுகாதாரத்துறை இயக்குனர் ஆகியோர் கலந்துகொண்டனர் துவரம் பருப்பின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தமக்கு திருப்தி அளிப்பதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையில் நடைபெற்ற உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு முக்கிய திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்தார் அப்போது பருப்பு வகைகள் அத்யாவசிய பொருட்களின் விலைகள் குறித்த அறிக்கையை ஆய்வு செய்த அமைச்சர் மத்திய அரசு மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகள் காரணமாக பருப்பு வகைகளின் விலை உயர்வு விரைவில் கட்டுக்குள் வரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்

இக்கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறுகிறது இதில் கொள்ளை லாபத்தை தடுக்கும் ஆணையத்தின் பதவிக்காலத்தை மேலும் ஒரு ஆண்டுக்கு நீட்டிப்பது வரியை திருப்பி அளிப்பதில் ஒற்றை சாளர முறையை உருவாக்குவது மின்னனு விற்பளை அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது சரக்கு போக்குவரத்துக்கான மின் வழிக்சீட்டு முறையை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் மென் பொருளுடன் இணைப்பது மற்றும் செயல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படவுள்ளது மேலும் ஜிஎஸ்டி வரியை செலுத்தபோது ஏற்படும் தவறுகளை சரிசெய்வதற்கான திருத்தங்களை மேற்கொள்ள அனுமதிக்கும் வகையில் உரிய வரைவு மசோதாவை தாக்கல் செய்வதற்கான அனுமதி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல் ஜிஎஸ்டி வரி செலுத்துவதில் ஏற்படும் கால தாமதத்திற்கான வட்டி குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது குஜராத்தில் விசாரணை கைதி மரணமடைந்தது தொடர்பான வழக்கில் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் துறை அதிகாரி சஜ்ஜீவ்பட்டிற்கு ஜாம் நகர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது

காவல்துறையின் விசாரணையில் துன்புறுத்தப்பட்டதன் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது இவ்வழக்கில் தொடர்புடைய காவலர் ஒருவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது